தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் சோதனைநடத்திவருகிறது கார்கில் போர் வெற்றிக்காகஉயிர்த்தியாகம் செய்தவீரர்களைநாடுமறவாதுஎன்றுபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியுள்ளார்

நீர் தொடங்கப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார்

காரைக்குடி திருச்சி அணியையும் மதுரை துத்துக்குடி அணியையும் எதிர்கொள்கின்றன

சென்னை மதுரை திருநெல்வேலிஆகியமாவட்டத்திற்குஉட்பட்டபகுதிகளில் இந்தசோதனைநடைபெற்றுவருகிறது

அவர்களிடம் நடத்தியவிசாரணைஅடிப்படையில் இந்தசோதனைநடைபெற்றுவருவதாகஎமதுசெய்தியாளா் தெரிவிக்கிறாா் சோதனைநடைபெற்றுவரும் பகுதிகளில் பலத்தபாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது வெற்றிக்காகஉயிர்த்தியாகம் செய்தவீரர்களைநாடுஒருபோதும் கார்கில் போா் மறவாதுஎன்றுபாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இன்று ஜம்மு கஷ்மீர் சென்றஅவர் கார்கில்லில் உள்ளபோர் நினைவு சின்னத்தில் மலரஞ்சலிசெலுத்தினார் ராணுவதலைமைதளபதிஜெனரல் பிபின் ராவத்தும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றார்

நீர்வளத்தைபாதுகாப்பதற்கானமக்கள் இயக்கம் அடுத்தமாதம் முதல் வாரத்தில் தொடங்கிஒருமாதகாலத்திற்குசெயல்படுத்தப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிஅறிவித்துள்ளார் இன்றுசட்டப்பேரவையில் இது தொடர்பாகஅறிக்கைதாக்கல் செய்துஅவர் பேசினார்

தியாகராஜ பாகவதருக்குமணிமண்டபம் திருச்சியில் அமைக்கப்படும் என்பனஉள்ளிட்டபல்வேறுஅறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிட்டார் அணைபாகாப்பு மசோதாவைமத்திய அரசுதிரும்பப்பெறவேண்டுமென்றுதொடர்ந்துவலியுறுத்தப்பட்டுவருவதாகமுதல மைச்சர் திருளடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார் இன்றுபேரவையில் இப்பிரச்சினைதொடாபாகஎதிாக்கட்சித் தலைவா் திரு மு க ஸ்டாலின் எழுப்பியபிரச்சினைக்குபதிலளித்துஅவர் பேசினார் அனைத்துமாநிலங்களும் ஏற்றுக் கொள்ளும் வரை இம்மசோதாவைநிறைவேற்றக்கூடாதுஎன்றுமத்தியஅரசுக்குகடிதம் எழுதியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அனைகள் மீதானமாநிலத்தின் உரிமையைநிலைநாட்டதேவையானஅனைத்துநடவடிக்கைகளையும் தமதுஅரசுமேற்கொள்ளும் என்றும் திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்தார் கர்நாடகஅணைகளிலிருந்துகாவிரியில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்ததன்னீர் வரும் திங்கட்கிழமைதமிழகஎல்லைப்பகுதியானபிலிகுண்டுலுவுக்குவந்தசேரும் என்றுஎதிர்பார்க்கப்படுவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

அம்மாநிலத்தில் உள்ளபெரும்பாலானஆறுகளில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டுள்ளது மழைகாரணமாக இரண்டுபேர் உயிழந்தனர் மலைப்பகுதிகளில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன கடலோரமாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் கடலில் மீன்பிடிக்கச் சென்றுகாணாமல்போன ஏழு மீனவர்களைதேடும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பானதகவல் பயனாளிகளுக்குகுறுந்தகவல் மூலம் அனுப்பப்படும் என்றும் அம்மாநிலஅரசுகூறியுள்ளது இதற்கிடையேவெள்ளத்தின் பாதிப்பு படிப்படியாககுறைந்துவருவதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேஷிபாஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் அரை இறுதிஆட்டத்தில் இந்தியாவின் பிவிசிந்து இன்றுசீனாவின் சென் ஒய் யைஎதிர்கொள்கிறார் ஜன்த்தாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்றுபிற்பகல் நடைபெறவுள்ளது

வீரர்களுக்குபெரியஅளவிலானவாய்ப்புகள் இளம் கிடைப்பதற்கு இந்தபோட்டிஉதவிகரமாகஉள்ளதுஎனகாரைக்குடியின் பயிற்சியாளர் பிசிபிரகாஷ் தெரிவித்தார்

உலகக்கோப்பைதப்பாக்கிசுடும் போட்டியில் இந்தியாநேற்றுஒரு தங்கம் ஒருவெண்கலப் பதக்கம் வென்றது

இப்போட்டயில் இந்தியாபத்து தங்கம் ஒன்பதுவெள்ளி ஐந்துவெண்கலப்பதக்கங்களைவென்றுபதக்கப்பட்டியலில் முதலிடத்தைபிடித்தது